தெலுங்கானா சட்டப் பேரவையை கலைக்க அம்மா ல அமைச்சரவை அளித்த பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக் கொண்டு முதலமைச்சர் ரு சந் ரசேகரரா அரசு காபந்து அரசாக தொடர அனும த்துள்ளார் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை புதுவை முதலமைச்சர் ரு நாராயணசாமி கண்டித்துள்ளார் அடுத்த மாதம் துவங்க உள்ள வடகிழக்கு பருவமழை காலத் ல் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று புதுவை ல் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை ல் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத் ல் ந விவா க்கப்பட்டது ஐன் தன் யோ ஜனா ஐன்தன் யோஜனா ட்டத்தன் கி பொது மக்கள் வங்கி கணக்குகளை ஆரம்பிக்க உதவிடும் வகை ல் மேலும் ஊக்குவிப்புகளை வழங்க மத் ய அரசு முடிவு செ துள்ளது இத்தகவலை மத் யா யமைச்சர் ரு அருண் ஜெட்லி தெரிவித்துள்ளார் பிரதம மந் ரி ன் இத் ட்டத்தை நீட்டிக்கவும் மத் ய அரசு முடிவு செ துள்ளதாக ரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார்

ஏழரைகோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் கணக்குதாரர்கள் நேரடி பணப்பரிமாற்றத் ன் பயன்களைப் பெறுவதாகவும் அவர் கூறினார்

தெலுங்கானா தெலுங்கானா சட்டப்பேரவையை கலைக்க அம்மா ல அமைச்சரவை முடிவு செ துள்ளது இன்று நடைபெற்ற அம்மா ல அமைச்சரவைக் கூட்டத் ல் இதுதொடர்பான முடிவு எடுக்கப்பட்டு ஆளுனருக்கு பரிந்துரை செ யப்பட்டுள்ளது அமைச்சரவை ன் பரிந்துரையை முதலமைச்சர் ரு சந் ரசேகரரா ஆளுநரிடம் அளித்துள்ளார் அமைச்சரவை ன் பரிந்துரையை ஏற்றுக் கொண்ட ஆளுநர் ரு நரசிம்மன் பு ய அரசு அமையும் வரை தற்போதைய அரசை காபந்து அரசாக நீடிக்குமாறு கேட்டுக் கொண்டார்

இந் லை ல் உள்ளூர் பிரச்சனைகள் காரணமாக சட்டப்பேரவை தேர்தலை முன்கூட்டியே நடத்த ரு சந் ரசேகரரா இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் மா ல பிரச்சனைகளை முன் வைத்து அவரது கட்சி தெலுங்கானா ரா டிரிய சமீ தேர்தலை சந் க்கும் என்றும் தெரிகிறது க் கமிஷன் தமி நாட்டில் போதுமான அளவு முதலீடுகளை செ து மா லத் ன் வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிக்க தேவையான யை ஒதுக்க வேண்டும் என்று அம்மா ல முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ ச்சாமி மத் ய க் கமிஷ் டம் கேட்டுக் கொண்டுள்ளார்

மக்கள் தொகையை அடிப்படையாக கொள்ளும் போது குடும்பக்கட்டுப்பாட்டை சிறப்பாக அமல்படுத் ய மா லங்கள் பா க்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார்

அருண் ஜெட்லி பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு சர்வதேச சந்தை ல் லவும் ஏற்ற இறக்கங்களே காரணம் என்று மத் ய யமைச்சர் ரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார் புதுடெல்லி விமான லையத் ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோலியப் பொருட்கள் மீதான கலால் வரியை குறைப்பது குறித்த கேள்விக்கு ப ல் அளிக்கவில்லை நம்நாடு வாங்கும் பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விலை தற்காலிகமாக உயரும் போது நமக்கு பெரிதும் பா ப்பு ஏற்படுவதாக அவர் கூறினார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை பெட்ரோலிய விலை உயர்விற்காக ரு அருண் ஜெட்லி குறை கூறியதை னைவுட்டிய பத் ரிக்கையாளர்கள் தற்போது பெட்ரேல் விலை உயர்வை யாயப்படுத்துவது ஏன் என வினவினர் இதற்கு ப ல் அளித்த அவர் அந்தக் காலக் கட்டத் ல் பணவீக்கம் அ கரித்து இரட்டை இலக்கை எட்டி இருந்ததாகவும் அப்போதைய அரசு பெட்ரோலியப் பொருட்களின் விலையை குறைக்காததன் காரணமாக அத் யாவசியப் பண்டங்களின் விலை அ கரித்ததாகவும் அதனால் தான் முந்தைய அரசை தாம் குறை கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் டாலருக்கு கரான இந் ய ருபா ன் ம ப்பு குறைந் ருப்பது பற்றி குறிப்பிட்ட அவர் இதற்கு சர்வதேச பிரச்சனைகளே காரணம் என்றும் இந்த ம ப்பு இழப்பு குறித்து கவலைப்படத் தேவை ல்லை என்றும் அவர் கூறினார் லைமைகளை கட்டுப்படுத்த ரிசர் வங்கி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ரு அருண் ஜெட்லி தெரிவித்தார் இந்த லைமை விரைவில் மாறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளி ட்டார் நாராயணசாமி பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை புதுவை முதலமைச்சர் ரு நாராயணசாமி கண்டித்துள்ளார் பொது துறை எண்ணெ றுவனங்கள் அறிவித்துள்ள இந்த விலை உயர்வு காரணமாக பொது மக்கள் பெரிதும் பா ப்புள்ளாகி இருப்பதாக அவர் இன்று வெளி ட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார் நாட்டின் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த விலை உயர்வு மத் ய அரசால் மக்களின் மீது ணிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டி உள்ளார் இந்த விலை உயர்வு பால் கா கறி உள்ளிட்ட அனைத்து அத் யாவசியப் பொருட்களின் விலை ஏற்றத் ற்கும் வ வகுத்துள்ளாதாக அவர் தமது அறிக்கை ல் கூறி உள்ளார் சர்வதேச சந்தை ல் கச்சா எண்ணெ ன் விலை உயர்த்தப்படாத போதும் இ வாறு அவசியம் இன்றி பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்துவது யாயமற்ற ஒன்றாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பண ம ப்பு இழப்பு ட்டத் ன் மூலம் பா ப்புக்கு உள்ளான மக்கள் மீது பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை ணிப்பது கண்டிக்க தக்கது என்று அவர் கூறி உள்ளார் எனவே பொது மக்களை பா க்கும் இந்த விலை உயர்வை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று ந நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கூட்டம் அடுத்த மாதம் துவங்க உள்ள வடகிழக்கு பருவமழை காலத் ல் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய புதுவை ல் இன்று முதலமைச்சர் ரு நாராயணசாமி தலைமை ல் உயர்மட்டக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது தலைமைச் செயலர் செயலர்கள் மற்றும் உயர் அ காரிகள் கலந்து கொண்ட கூட்டத் ற்கு பின்னர் செ யாளர்களிடம் பேசிய ரு நாராயணசாமி அடுத்த மாதம் கனமழை பெ யக் கூடும் என வா லை ஆ வுத் துறை தெரிவித்துள்ளதை அடுத்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இக்கூட்டத் ல் விவா க்கப்பட்டதாக கூறினார் புதுவை ல் கிரு ணாநகர் ரெ ன்போ நகர் பூமியான்பேட் இந் ராகாந் சதுக்கம் ஆகியவை மழைக் காலத் ல் பெரிதும் பா க்கப்படுவதாகவும் இந்த இடங்களில் மழைக்காலத் ல் தேங்கும் நீரை அகற்றுவது மற்றும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது மழை நீரால் தழும் பகு களில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் இன்றைய கூட்டத் ல் விவா க்கப்பட்டதாக அவர் கூறினார் இதற்காக கட்டுப்பாட்டு அறை ஒன்று றக்கப்பட இருப்பதாகவும் பல்வேறு துறை அ காரிகள் லைமையைக் கண்காணித்து தே வையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்றும் அவர் கூறினார் அனைத்து துறைகளும் தயார் லை ல் இருப்பதாகவும் நல்லவாடு மீனவர் பகு ல் சுனாமி பாதுகாப்பு மா ரி நடவடிக்கை நேற்று நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

ஏரிச் சங்கங்களும் இந்த பணியை நேரடியாக மேற்கொள்ளாமல் மாற்று ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்படைப்பதாக கூறிய அவர் எனவே ஏரி தூர்வாரும் பணிகளை றந்த முறை ஏலத் ன் மூலம் அளிக்க அரசு முடிவு செ ருப்பதாக கூறினார்

வெப்பச்சலனம் காரணமாக இந்த மழைக்கான வா ப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்த வா லை ஆ வு மையம் தெரிவித்துள்ளது மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த மழை பெ யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஏற்றப்பட்டுள்ளது பொன் ராதாகிரு ணன் தமி நாட்டில் உள்ள நீர் வ ப் பாதைகளில் ஒருசிலவற்றை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று மத் ய கப்பல் மற்றும் த்துறை இணை அமைச்சர் ரு பொன் ராதாகிரு ணன் கூறி உள்ளார்

கேள்வி ஒன்றுக்கு ப ல் அளித்த ரு பொன் ராதாகிரு ணன் கர்நாடகம் தமிழகத்ததை ஒரு வடிகாலாக மட்டும் பயன்படுத்கக் கூடாது என்றும் தமிழகத் ற்கு முறையாக கிடைக்க வேண்டிய காவிரி நீரை உறு செ ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தமி நாடும் தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

உச்சநீ மன்றத் ன் இந்த தீர்ப்பை முக தலைவர் ரு முக ஸ்டாலின் வரவேற்றுள்ளார்

சிவகங்கை ல் இன்று செ யாளர்களிடம் பேசிய அவர் இ வாறு தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செ கள் பொது மக்களிடையே ஜன்தன் யோஜனா ட்டத்தை மேலும் பிரபலப்படுத்தும் வகை ல் பு ய ஊக்குவிப்புகளை வழங்கி இத் ட்டத்தை நீட்டிக்க மத் ய அரசு முடிவு செ துள்ளது தெலுங்கானா சட்டப் பேரவையை கலைக்க அம்மா ல அமைச்சரவை அளித்த பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக் கொண்டு முதலமைச்சர் ரு சந் ரசேகரரா அரசு காபந்து அரசாக தொடர அனும த்துள்ளார் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை புதுவை முதலமைச்சர் ரு நாராயணசாமி கண்டித்துள்ளார் அடுத்த மாதம் துவங்க உள்ள வடகிழக்கு பருவமழை காலத் ல் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று புதுவை ல் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை ல் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத் ல் ரு விவா க்கப்பட்டது